வேண்டும் என மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார்

நேரிடும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளாா்

பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா எட்டு இமாச்சல பிரதேசத்தில் நாள்கு ஜார்க்கண்டில் மூன்று மற்றும் சண்டிகர் மக்களவைத் தொகுதியில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வாக்குப் பதிவிற்கு சில தினங்களே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல்கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் தேசத்தின் நன் மதிப்பை மேலும் வலுப்படுத்துவதே தமது நோக்கம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தின் ராட்வாமில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் எதிர்கட்சிகள் தம் மீதான நள் மதிப்பை குலைக்க சதி செய்து வருவதாக தெரிவித்தாா் பழக்குடியினர் நலனுக்காக மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி தலைமையிலான அரசு ஏராளமான நலத் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார் மேற்று வங்கத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குடியுரிமை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அம்மாநிலத்தில் ஊடுருவலை தடுக்க ஏதுவாக தேசிய குடிமக்கள் பதிவேடு அமல்படுத்தப்படும் என்று கூறினாா் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி லூதியானா கானா மற்றும் ஹசியார்பூர் பிரச்சாரம் மேற்கொண்டார் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த ஏழைகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் உதவும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி உத்திரபிதேசத்தின் பல்லையா பீஹாரின் பூசார் மற்றும் சாசராம் சண்டிகரில் இன்று பிரச்சாரம் செய்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்திய பிரதேசத்தின் நீம்காஞ்ச் உஜ்ஜெயின் மற்றும் காந்துவாவில் இன்று நடைபெறும் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்கிறார் முற்றிலும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அபியாஷ் அதிவேக ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக சோதித்துள்ளது ஜடிசாவின் சந்திப்பூரிலுள்ள அதிவேக விமான சோதனை மையத்தில் பல்வேறு ரேடார்கள் மற்றும் மின்னணு கருவிகளின் உதவியுடன் இந்த சோதனை நடைபெற்றது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிகாரிகள் முற்றிலும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணையில் சிறிய எரிவாயு எஞ்சின் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிநவீன வழிகாட்டி அமைப்பு இதில் இடம் பெற்றுள்ளதாகவும் கூறிபுள்ளனர் சண்டையின்போது அதிவேகமாக பயனித்து இலக்கை துல்லியமாக தாக்கும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது பள்ளாட்டு வர்த்தக கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த தேவையான வழிகளை கண்டறிய வேண்டும் என மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வளரும் நாடுகளின் அமைச்சர்கள் ரிதியான உலக வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் பேசினார் பள்ளாட்டு வர்த்தக கட்டமைப்ப வலுப்படுத்தவும் இந் நடைமுறையில் உள்ள சிக்கல்களை களையவும் உரிய வழிமுறைகள் கண்டறியப்படுவது அவசியம் என்று அவர் தெரவித்தார் அனைத்து நாடுகளும் இதற்காக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினாா் சர்வதேச வர்த்தகத்தை பொறுத்தவரை அனைத்து நாடுகளுக்கும் சம வாய்ப்பு வழங்க கூடிய வேற்றுமையற்ற வெளிப்படையான மற்றும் எளிதான கொள்கைகள் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதற்கான தன்னாட்சி பெற்ற அமைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் இந்த அமைப்பை பாதுகாக்க சிக்கல்களுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சர்வதேச வர்த்தக அமைப்பை மறு சீரமைக்க வேண்டும் என்பதில் பெரும்பாலான வளரும் நாடுகள் ஒத்த கருத்துடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தின் ஏழாம் கட்ட தேர்தலை காலை ஐந்தரை மணி முதல் இரவு ஏழு மணி வரை மாற்றியமைக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று நிராகரித்துள்ளது இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற விடுமுறை கால அமர்வு நீதிபதிகள் திருமதி இந்திரா பானர்ஜி திரு சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் வாக்களிக்கும் நேரத்தை மாற்றுவது சிக்கலை ஏற்படுத்தும் என தாங்கள் கருதுவதாகவும் இதன் அடிப்படையில் இந்த மனு நிராகரிக்கப்படுவதாகவும் அறிவித்தனர் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினன தெலங்கானா ராஷ்ட்ர சமீதி தலைவரும் முதலமைச்சருமான திரு சந்திரசேகரராவ் நேற்று சென்னையில் சந்தித்து பேசினார் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று திரு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின்போது தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து இரு தலைவர்களும் சாதாரண முறையில் பேசியதாக தெரிகிறது இதனிடையே தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அரசியல் கட்சித் தலைவா்களும் வேட்பாளா்களும் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனா் இதனிடையே வாக்காளர்களுக்கான நெறிமுறையை தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ நேற்று வெளியிட்டுள்ளார்

வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஜாவத் ஜரிப் புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக நேற்று புதுதில்லி வந்த அவர் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடை குறித்து திருமதி சுஷ்மா சுவராஜுடன் ஆலோசிக்க உள்ளார் இந்தியா உள்ளிட்ட எட்டு நாடுகள் ஈரானிலிருந்து கச்சா எண்ணொய் இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட அனுமதியை நீட்டிக்க அமெரிக்கா மறுத்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது

அந்நாட்டில் நிலவும் பொருளாதார சிக்கல்களை சரி செய்வதற்காக அந்நாட்டு பிரதமர் திரு இம்ரான்காள் கமார் ஆறு பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தை சுர்வதேச செலாவணிய நிதியத்திடம் கோரியுள்ளார்

அந்நாட்டில் அன்னிய செவாவணி இருப்பு கணிசமான அளவுக்கு குறைந்துள்ளதாலும் அரசு கருவூலத்தில் நிதி இருப்பு குறைந்து வருவதாலும் நிலையான பொருளாதாரத்தை பாகிஸ்தான் அடைய வலுவான கொள்கைகள் தேவை என சர்வதேச செவாவணிய நிதியம் அந்நாட்டுடன் தெரிவித்துள்ளது இலங்கையின் வடகிழக்கு மாகாணத்தில் சில வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டதை அடுத்து அங்கு மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது கொழும்பின் வடக்குப் பகுதியில் சிறுபான்மையினரின் தொழுகை இடங்களும் வர்த்தக வளாகங்களும் தாக்கப்பட்டன

நேற்று காலை உத்தரவு தளர்த்தப்பட்டதுடன் மீண்டும் வன்முறை சம்வங்கள் ஏற்பட்டதால் மீண்டும் மாகாணம் முழுமைக்கும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சமூக வலைதளங்களும் முடக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமெரிக்காவுடன் உரிய முறையில் வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளவிடில் சீனா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அந்நாட்டு அதிபர் ஸி ஜின்பிங்கை திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் சீனா அமெரிக்கா இடையே கடந்த சில ஆண்டுகளாக வர்த்தக பனிப்போர் நிலவி வருகிறது இதற்கு தீர்வு காண இருதரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அமெரிக்காவில் அடுத்த அதிபர் தேர்தல் நிறைவடைந்த பிறகு அந்நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என சீனா தெரிவித்துள்ளது இதற்கு டுவிட்டரில் பதிலளித்துள்ள அமெரிக்க அதிபர் திரு டெனால்டு டிரம்ப் சீனாவிலுள்ள அமெரிக்க நிறுவனங்கள் அங்கிருந்து வெளியேறும் சூழ்நிலை ஏற்படும் என்று எச்சரித்துள்ளார்

அண்மையில் கல்வி நிறுவனங்களில் புதிதாக அங்கிகரிக்கப்பட்ட பாட பிரிவுகளின் பட்டியலை அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் வெளியிட்டது இதன்படி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி கழகத்தில் ஐந்து புதிய பாடப் பிரிவுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் பிரசித்தி பெற்ற கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்சில் இன்று தொடங்குகிறது

இந்த விழாவில் இந்திய அரங்கை தகவல் மற்றும் ஒவிபரப்புத்துறை செயலாளார் திரு அமீத்கார் நாளை தொடங்கி வைக்கிறார் இந்தியாவின் கலாச்சாரம் மதம் மற்றும் பழமை குறித்த திரைப்படங்கள் இந்த விழாவில் மற்ற நாடுகளிடையே இந்திய திரைப்பட துறையை பிரபவப்படுத்தும் வகையிலும் இந்திய பிரதிநிதிகள் குழு செயல்பட உளள்து

மூன்று பெனால்டி கார்னா் கிடைத்தபோதும் இந்தியாவால் கோல் அடிக்க முடியவில்லை